சுரங்கப்பாதையைபிரதம் திருநரேந்திரமோடிநாளைமறுநாள் திறந்துவைக்கிறார்

ஜவ்டேகர் கேட்டுக்கொண்டுள்ளார்

ஹிமாச்சலபிரதேசமாநிலம் மளாலியிலிருந்துலஹோல் ஸ்பிட்டிபள்ளத்தாக்குவரை அமைக்கப்பட்டுள்ளஉலகின் மிகநீளமான சுரங்கப்பாதையை பிரதமர் திருநரேந்திரமோடிநாளைமறுதினம் திறந்துவைக்கவுள்ளார்

இதனினடயே பீகார் தேர்தல் ஏற்பாடுகள் குறித்துதலைமைத் தேர்தல் ஆணையர் சுனில் அரோராமற்றும் தேர்தல் ஆணையர்கள் பாட்னாவில் இன்றுஆய்வு செய்தனர் பாதிப்பு ஏற்பட்டுள்ளமாநிலங்களில் தூய்மையானகாற்றைசுவாசிக்கும் நாட்கள் சுற்றுச்சூழல் அதிகரித்துவருவதாகமத்தியசுற்றுச்சூழல் துறைஅமைச்சா் திருபிரகாஷ் ஜவ்டேகா் தெரிவித்துள்ளாா்

பல்வேறுதேவைகளுக்காகவிறகுகட்டைகளைஎரிப்பதால் ஏற்படும் புகை மாசுவைகட்டுப்படுத்தநவீனகருவியைகொண்டுவரும் இந்தியவேளாண் ஆராய்ச்சிக் கழகம் ஈடுபட்டுள்ளதாகஅவர் தெரிவித்தார்

கற்றுச்சூழல் மாகவைகட்டுப்படுத்தபொதுமக்கள் அதிகளவில் ஒத்துழைப்பு தரவேண்டும் எனதிருபிரகாஷ் ஜவ்டேகள் கேட்டுக்கொண்டார் மூத்தகுடிமக்களின் உடல் ஆரோக்கியத்தைபேணிகாக்கமத்திய அரசுஉறுதிபூண்டுள்ளதாகசுகாதாரத்துறைஅமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் கூறியுள்ளார் சர்வதேசமுதியோர் தினத்தையாட்டி அவர் வெளியிட்டுள்ளசெய்தியில் மூத்தகுடிமக்களுக்கானதேசியசுகாதாரத்திட்டத்தின் மூலம் முத்தகுடிமக்களின் வாழ்க்கைத்தரத்தைமேம்படுத்த மத்தியமாநிலஅரசுகள் தனியார்துறையினர் மற்றம் சர்வதேசஅமைப்புகள் ஒருங்கிணைந்துநடவடிக்கைமேற்கொண்டுவருவதாககூறியுள்ளார் நலனில் விவசாயிகள் அவர்களின் வருமானத்தை இரட்டிப்பாகுவதற்கானஅனைத்துமுயற்சிகளும் எடுக்கப்பட்டுவருவதாகவும் மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறைஅமைச்சர் திரு கிரண் ரிஜ்ஜூ கூறியுள்ளார்

விவசாயிகள் தங்கள் விலைப் பொருட்களைநாட்டின் எந்தப் பகுதிகளுக்கும் எவ்விதகட்டுபாடுமின்றிஎடுத்துச் சென்றுவிற்பனைசெய்ய புதியசுட்டங்கள் வழிவகுத்துள்ளதாகஅவர் தெரிவித்தார் மாநிலங்களுக்கிடையேவிவசாயவிளைப்பொருட்கள் விநியோகிப்பதில் பணபரிவர்த்தனையைஎளியமுறையில் மேற்கொள்வதற்கு புதியசுட்டம் வகைசெய்யும் என்றும் அவர் கூறினார் கொரோனாவிற்குஎதிரானபோராட்டத்தைபிரதமா் நரேந்திரமோடிதலைமையிலானஅரசுசிறப்பாகசெய்துவருவதாகவும் பிரதமா் உரியநேரத்தில் சரியானமுடிவுகளைஎடுத்துவைரஸ் தொற்றைகட்டுக்குள் கொண்டுவந்திருப்பதாகவும் அமைச்சர் திருகிரண் ரிஜ்ஜூ தெரிவித்தார் ஒரேநாடுஒரேகுடும்பஅட்டைதிட்டத்தைதமிழகத்தில் முதலமைச்சர் திரு எடப்பாடிபழனிசாமி இன்றுதொடங்கிவைத்தார்

துத்துக்குடி

பயோமெட்ரிக் இருந்து பிறமாநிலங்களுக்கு சென்றகுடும்ப அட்டைதாரர்கள் முறையில் தமிழகத்தில் சம்பந்தப்பட்டமாநிலத்தில் அத்தியாவசியபொருட்களைபெற்றுக்கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்திற்குவந்துள்ள இதரமாநிலத்தைசேர்ந்த இடம்பெயர்ந்ததொழிவாளர்களும் இதேமுறையில் பயனடையலாம் என்றுமாநிலஅரசுகூறியுள்ளது தமிழகத்தைசேர்ந்தகுடும்பஅட்டைதாரா்கள் தொழில்நுட்பகாரணங்களால் பயோமெட்ரிக் முறையினைஉறதிப்படுத்த இயலவில்லைஎன்றால் தற்போதுள்ளமின்னுகுடும்பஅட்டைமற்றம் தொடர்புடையகைபேசிக்குவரும் ஒருமுறைகடவுச்சொல்லைபயன்படுத்திபொருட்களைபெற்றுக்கொள்ளலாம் என்றுதெரிவிக்கப்பட்டுள்ளது குடும்பஅட்டை ஸ்கேனிங் முறையைபின்பற்றியும் அத்தியாவசியபொருட்களைபெறவழிவகைசெய்யப்பட்டுள்ளது வயதுமுதிர்ந்தோர் மற்றம் உடல்நலக்குறைவு காரணமாகநியாயவிலைக்கடைகளுக்குநேரில் செல்லமுடியாதபயனாளிகள் அவர்களால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள் மூலம் அத்தியவாசியபொருட்களைபெற்றுக் கொள்ளவாம் என்றுதெளிவுபடுத்தப்பட்டுள்ளது நலனுக்காகதமிழகஅரசுஎண்ணற்றதிட்டங்களைசெயல்படுத்திவருவதாகமுதலமைச்சா் முதியோர் திருஎடப்பாடிபழனிசாமிகூறியுள்ளார் ச்வதேசமுதியோர் தினத்தையொட்டி வெளியிட்டுள்ளவாழ்த்துச் செய்தியில் அவர் இதனைதெரிவித்துள்ளார்